சிறப்புமிக்க சுட்ட திருத்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல வழங்கியுள்ளது

பெயரிலான அருங்காட்சியகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று திறந்துவைத்தார்

சுட்டுக்கொல்லப்பட்டனர்

வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது

சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் வடகிழக்கு மாநிலத்தின் தன்னாட்சி குழுக்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வகை செய்யும் வரவாற்று சிறப்புமிக்க சட்ட திருத்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

சரக்கு மற்றும் சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தேசிய கிளையை ஏற்படுத்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர்பிரசாத்

இந்த தேசிய கிளை புதுதில்லியில் ஏற்படுத்தப்படும் என்றும் அமர் கூறினார் தில்லி மெட்ரோ ரயிலின் புதிய விரிவாக்கத்திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார் பணியாளர்கள் நியமனம் தொடர்பாக இந்தியா குவைத் இடையே ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவும் இக்கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது

நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களின் தீரத்தை உணர்த்தும் வகையிலான அருங்காட்சியகங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

அவரது நினைவாக அருங்காட்சியகத்தை பிரதமர் திறந்து வைத்தார் சுபாஷ்சந்திரபோஸ் தொடர்பான அனைத்து வரலாற்று நிகழ்வுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன அவர் தொடங்கிய இந்திய தேசிய ரானுவம் தொடர்பான விவரங்களும் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன ஜாலியன் வாலாபாக் படுகொலை முதலாவது உலகப்போர் நாட்டின் முதலாவது கதந்திர போர் மற்றும் இந்திய கலைகள் தொடர்பான அருங்காட்சியகங்களையும் பிரதமர் திறந்து வைத்தார் நாட்டின் கலைகள் குறித்து ஆர்வம் கொண்டவர்கள் அதற்கான அருங்காட்சியகத்தை பார்வையிடுமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார்

நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் பிஜேபியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு எல் கே அத்வாளி காங்கிரஸ் கட்சியின் திரு குவாம்நபி ஆசாத் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு விஜய்கோயல் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் நேதாஜி சுபாஷ்சந்திரபோஸின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர் இதனை தொடர்ந்து மத்திய க்காதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கபாஷ்சந்திபோஸின் குடும்பத்தினருடன் சென்று மலரஞ்சலி செலுத்தினார்

மகாராஷ்டிர மாநில பிஜேபி நீர்வாகிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று அவர் கலந்துரையாடினார் மக்களின் நலனை கருத்தில்கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்றபின்னர் நக்சலைட் பிரச்சினைகள் கட்டுக்குள் உள்ளதாகவும் அவர் கூறினார் ஜனநாயக நெறிமுறைகளை பின்பற்றும் ஒரே கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்றும் திரு நரேந்திரமோடி கூறினார் மக்களவைத்தேர்தல் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் அஸ்ஸாமில் ஆய்வு மேற்கொண்டது புதுதில்லியில் இன்று காணொலி காட்சி வாயிலாக நேற்று இந்த ஆய்வு நடதத்ப்பட்டதாக அம்மாநில தலைமைத்தேல்தல் அதிகாரி திரு முகேஷ் சாஹூ தெரிவித்தார் காவல்துறை மற்றும் மூத்த அதிகாரிகள் இதில் பங்கேற்றதாக அவர் கூறினார் கிழக்கு உத்தரப்பிரதேசத்திற்கான காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயவாளராக திருமதி பிரியங்கா வத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார்

மேற்கு உத்தரப்பிரதேசத்திற்கான அக்கட்சியின் பொதுச்செயலாளராக திரு ஜோதிர் ஆதித்யா சிந்தியாவும் நிர்வாக விவகாரங்களுக்கான பொதுச்செயராளராக திரு கே சி நியமிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஹரியானாவிற்கான பொதுச்செயலாளராக திரு குவாம்நபி ஆசாத் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியின் செயல்பாடுகள் அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்ததன் காரணமாகத்தான் உத்தரப்பிரதேச கிழக்கு காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளராக திருமதி பிரியங்கா வதேதரா நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சுய்பீத் பாத்ரா பிஜேபி ஓரே குடும்பமாக திகழ்வதாக குறிப்பிட்டார் காங்கிரசை பொறுத்தவரை அக்கட்சி ஒரு குடும்பத்திற்கு மட்டுமே அங்கீகாரம் அளித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார்

சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் ஆறாவது இடத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளதாகவும் அவர் கூறினார் பிஜேபி தலைமையிலான மத்தியஅரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்தார்

பாரமுல்லா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து பாதுகாப்புப்படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்தனர் இதனையடுத்து இருதரப்பிற்கும் இடையே துப்பாக்கிச்சண்டை நடைபெற்றது

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் இன்று வாரணாசியில் வெளிநாட்டு இந்தியர் மாநாட்டில் நிறைவுரையாற்றுகிறார்

இந்த மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சிக்கு பின்னர் இதில் பங்கேற்றவர்கள் நாளை பிரையாக்ராஜ்ல் கும்பமேளா நிகழ்ச்சியில் கலந்துகொள்கின்றனர்

உத்தரப்பிரதேசத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பு மற்றும் அம்மாநில தீவிரவாத தடுப்புப்பிரிவு கோண்டா மாவட்டத்தில் உள்ள மதராசா ஆசிரியரின் வீட்டில் இன்று சோதனை நடத்தின

சோதனைக்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லையென்ற போதிலும் ஐ எஸ் தீவிரவாத அமைப்பு தொடர்பாக இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா்

மாணவர்கள் வடிவமைத்த கலாம் சாட் மற்றும் மைக்ரோ சாட் ஆர் நாளை விண்ணில் செலுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மகாராஷ்டிராவில் ஐ எஸ் தீவிரவாத அமைப்பின் ஆதரவாளர்கள் என்ற சந்தேகத்தின்பேரில் ஒன்பது பேரை அம்மாநில தீவிரவாத தடுப்புப்படையினர் கைது செய்துள்ளனர்

இவர்களில் நான்குபேர் ஒளரங்காபாதிலும் எஞ்சியவர்கள் தானேயிலும் கைது செய்யப்பட்டதாக அவர்கள் கூறினர் பேரிடர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு சுபாஷ்சந்திரபோஸ் பெயரில் வருடந்தோறும் விருது வழங்கப்படும் என்று மத்தியஅரசு அறிவித்துள்ளது சுபாஷ்சந்திரபோஸின் இந்த விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

நடப்பாண்டிற்கான இந்த விருது காசியபாதில் செயல்பட்டு வரும் தேசிய பேரிடர் மீட்புப்படைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது நியுசிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில்

இரண்டாவது போட்டி வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

கலப்பு இரட்டையர் பிரிவில் மனுஅட்ரி சுமித்ரெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய கற்றக்கு முன்னேறியுள்ளது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் செரீனா வில்லியம்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பினை இழந்தார்